குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சுட்ட குறித்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது இதன்படி குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்க இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது

மகாராஷ்டிராவில் வர்த்தக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்ததை இரட்டிப்பாக்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைத் தடுப்பு சட்ட குறித்த மகோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது இதன்படி குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமை நடவடிக்கைகளில் ஈடுபடுவர்களுக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்க இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளை ஆபாச படங்களுக்கு பயன்படுத்தவோருக்கு ஐந்து வருட சிறைத்தண்டனையும் அபராதமும் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது

இடதுசாரி தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலை தபால் அலுவலங்கள் தொலைத்தொடர்பு க்காதாரம் மற்றும் கல்வி வசதிகளை ஏற்படுத்தவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் திரு கிஷண் ரெட்டி கூறினார்

மாநிலங்களைவயில் இது குறித்த கேள்விக்கும் பதிலளித்து பேசிய அவர்

முத்தலாக் மசோதா மக்களவையில் இன்றுதாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படவுள்ளது இஸ்லாமிய பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு குறித்த மசோதா கடந்த மாதம் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது

இது தொடர்பாக முன்னர் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இம் மசோதா தாக்கல் செய்யப்படவுள்ளது

புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஆதார் சுட்டத்திருத்த மசோதாவிற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்

மகாராஷ்டிராவில் சமுக ஆர்வலர் திரு கவுதம் நவுலகா மற்றும் அவர் தொடர்புடைய நக்ஸல் குழுவுக்கு ஹஸ்புல் முஜாகீதின் மற்றும் பிரிவினைவாத தலைவர்களுடன் தொடர்பு இருந்ததாக புனே காவல்துறையினர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட மற்ற குற்றவாளிகளான ரோனா வில்சன் சுரேந்திர காட்லிங் ஆகியோரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினா்

இதையடுத்து சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சுட்டத்தின் கீழ் நவுலக்கா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் தம்மீது இவ்வழக்கில் முதல் குற்றப் பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது என்று கவுதம் நவுலாக்கா நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்தாா் இதையடுத்து அடுத்த உத்தரவு வரும் வரை அவரை கைது செய்வதற்கு நீதிபதிகள் தடை விதித்து உத்தரவிட்டனர் பல்வேறு அமைச்சகங்களில் மத்திய அரசு புதிய நியமனங்களை மேற்கொண்டுள்ளது மின்துறை அமைச்சக செயலாளராக இருந்த இந்திய குடிமை பணி அதிகாரி திரு அஜய் குமார் பல்லா உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு பணி அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பொருளாதார விவகாரங்கள்துறை செயலாளராக இருந்த திரு சுபாஷ் சந்திர கார்க் மின்துறைஅமைச்சக செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்

மகாராஷ்டிராவில் வர்த்தக நிறுவனங்களில் பணிபாற்றும் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்ததை இரட்டிப்பாக்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

நாட்டின் முதலாவது மின்சார கார் சென்னையில் நேற்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை செயலகத்தில் கொடியசைத்து இதளை தொடங்கி வைத்தார்

இங்கிலாந்து பிரதமராக திரு போரிஸ் ஜான்சன் பதவியேற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்தியா இங்கிலாந்து நாடுகளுக்கு இளடபே அனைத்து துறைகளிலும் உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு திரு ஜான்சனுடன் இணைந்து செயல்பட இருப்பதை எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இங்கிலாந்து நாட்டின் உள்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி பிரித்தி பட்டேலை அந்நாட்டு பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் நியமித்துள்ளார் இவர் முன்னாள் பிரதமர் தெரசா மேயின் பிரக்ஸிட் கொள்கையை கடுமையாக எதிர்த்து வந்தவர் ஆவா் முன்னதாக இப்பதவி வகித்து வந்த திரு சஜித் ஜாவித் நிதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரக்ஸிட் கொள்கையில் உறுதியாக இருந்ததிரு டொமினிக் ராப் வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார்

ஜப்பான் ஒபள் பேட்மின்டன்போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து எச் எஸ் பிரனாய் ஆகியோர் இன்று காலிறுதிக்கு முந்தைய குற்றில் விளையாடவுள்ளனர்

ஆடவர் இரட்டையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய கற்றில் சாத்விக் சாய்ராஜ் சீராக் ஷெட்டி இணை சீனா இணையை எதிர்கொள்கிறது